இஸ்லாமிய மக்களுக்கு தமது அரசு பாதுகாப்பு அரணாக திகழும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

அரசு பள்ளிகளை தரம் உயர்த்த அப்பகுதி மக்களிடமிருந்து நிதி பெறும் நிபந்தனையை விலக்கிக்கொள்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அமைச்சர் திரு

முதலமைச்சர் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான எந்தவொரு செயலையும் அரசு அனுமதிக்காது என்று முதலமைச்சர் திரு

தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்விநேரம் முடிந்தவுடன் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டுமென்று எதிர்கட்சி தலைவர் திரு

ஸ்டாலின் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்திரு ராமசாமி இந்திய முஸலீம்லீக் உறுப்பினர் முஹமது அபுபக்கர் மனித நேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் தமீமுன் அன்சாரி ஆகியோர் வலியுறுத்திப் பேசினார்கள் மேலும் சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற சம்பவம் குறித்து அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வெண்டுமென்றும் கோரினார்கள் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அமைதி வழியில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டினார் இதற்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு அளித்து வருவதாகவும் சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் ஏதோ சில சக்திகளின் தூண்டுதலால் இத்தகைய நிலை உருவாகியிருப்பதாகவும் அவர் கூறினார் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படாமல் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமல் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெறுவதில் தவறில்லை என தெரிவித்த முதலமைசச்ர் தவறான பொய் செய்திகளை புறம் தள்ளிவிட்டு இஸ்லாமிய மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்து பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென்றும் அதுகுறித்து விவாதம் நடத்த வேண்டுமென்றும் எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சி துணை தலைவரும் வேண்டுகோள் விடுத்தனர் இதற்கு அனுமதி மறுத்த பேரவை தலைவர் திரு

தனபால் இதுதொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் இங்கே விவாதிக்க அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்டார் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்தும் பேரவையில் இதுதொடர்பாக முதலமைச்சர் அளித்த விளக்கத்தை ஏற்க மறுத்தும் திரு ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து அடையாள வெளிநடப்பு செய்தனர் பின்னர் அனைவரும் அடுத்த சில நிமிடங்களில் அவைக்கு திரும்பி வந்து அவை நடவடிக்கைகளில் கலந்துகொண்டனர்

மத்தியஆசிய வான்வழி தடத்தில் இடம்பெயர்ந்து செல்லும் பறவைகளை பாதுகாக்க தேசிய செயல்திட்டம் வகுக்கப்பட்டிப்பதாக கூறினார் பசுமை பொருளாதாரத்தை மக்கள் பங்களிப்புடன் மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு இந்தியா முன்னுரிமை அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார் இந்நிகழ்ச்சியில் குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ருபானி மத்திய வனம் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர்

கடந்த காலங்களில் பெண் அதிகாரிகள் நாட்டிற்கு புகழைத் தேடி தந்திருப்பதை சுட்டிக்காட்டி முப்படைகளில் பாலின பாகுபாடிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளது

சிவகங்கை மாவட்டத்தில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் டாக்டர் முத்துலெஷ்மி ரெட்டி நினைவு திருமண நிதியுதவி திட்டம் உள்ளிட்டவைகளுக்கு தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ரத்னா தெரிவித்துள்ளார்

தேசிய காசநோய் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து காசநோய் விழிப்புணர்வு பேரணியை அவர் இன்று தொடங்கிவைத்தார்

இக்கல்வி கழகம் தயாரித்துள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான திருமதிகார்ட் மொபைல் செயலி வெளியிடும் நிகழ்ச்சியில் இன்று தலைமை வகித்துப்பேசியஅவர் மத்தியஅரசின் உன்னத பாரத திட்டத்தின்கீழ் பல்வேறு கிராமங்களை தேசிய தொழில்நுட்ப கல்வி கழகம் தத்தெடுத்துள்ளதாக கூறினார் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு